அரசு வழங்கி வருவதாக நிதித் துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு

ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

வெளியிட்டுள்ளது

வென்றார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

செகண்ட்ஸ் புயல் சேதம் குறித்து மத்தியக் குழு அறிக்கை சமர்ப்பித்த பின்னர் உரிய நிதி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் தொடர்பாக திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் அமைச்சர் கூறினார் கஜ புயலுக்கு உரிய நிவாரண உதவியை மத்திய அரசு வழங்கும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்பிக்கைத் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் நிவாரணத்திற்காக வழங்கப்பட்ட உதவித் தொகையில் ஏற்கனவே உள்ள நிலுவைத் தொகையை வங்கிகள் பிடித்தம் செய்வது தவறானது என்றார் இதுதொடர்பாக அரசு சார்பில் வங்கிகளுக்கு கடிதம் எழுதப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கூட்டத்தில் மேலும் சில அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் சுற்றுலாத் துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளார் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் நாட்டிய விழாவை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

திருவையாற்றில் இசைக்கான அருங்காட்சியகம் அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் வகுப்பறைகளில் கற்பிக்கும் முறையை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் பூனே யில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வகுப்பறை பாடங்களுக்குப் பதிலாக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுப் பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரிவினைவாத அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சிப் பொறுப்பில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை குறைகூறுவது ஏற்றுக் கொள்ளத்தக்கதல்ல என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார் தமிழகத்தில் ஏழை மக்களின் நலனைக் கருத்தில் கொண்டு மதுக்கடைகளை மூட மாநில அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் நேற்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குட்கா முறைகேடு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சும்பந்தப்பட்டவர்கள்மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேகதாது பிரச்சினையில் குறிப்பிட்ட ஒரு மாநிலம் ஒருதலைட்சமாக முடிவினை மேற்கொள்ளக் கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு

ராஜா வலியுறுத்தியுள்ளார் நேற்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் சம்பந்தப்பட்ட அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொன்டார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து விவாதிக்கவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

கிருஷ்ணகிரி அரசு கலைக் கல்லூரியில் பள்ளி மாணவர்கள் மண்பானைகள்மீது நடனமாடி கின்னஸ் சாதனை படைத்தனர்

இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் மழை வெள்ளத்தால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீபுக்கு எதிரான இரண்டு ஊழல் வழக்குகளில் அந்நாட்டு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது

நாமக்கல் மாவட்டம் கட்டணாச்சம்பட்டியில் போதைப் பொருள் விற்ற பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர்

விளையாட்டுச் செய்திகள் தேசிய சுப் ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷ்வா பட்டம் வென்றார்

மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தமிழகத்தின் காவ்யாஸ்ரீ